ஃபோனி புயல் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியை பிரதமர் திரு

தமிழகத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேருக்கு எதிராக சட்டப்பேரவை தலைவரின் தகுதிநீக்க நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது

நாளை தொடங்குகின்றன

ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி

ராகுல்காந்தி மத்திய அமைச்சர் திருமதி

தலைநகர் லக்னோவில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பகுஜன் சமாஜ் கட்சித்தலைவர் செல்வி மாயாவதி உள்ளிட்டோர் அதிகாலையிலேயே தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர்

ஜம்முகாஷ்மீர் ஜம்முகாஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் ரொஹ்மு வாக்குச்சாவடியில் சமூகவிரோதிகளின் வெடிகுண்டு தாக்குதலோடு வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது

அனந்த்நாக் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட புல்வாமா சோ

ஜம்முகாஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா மு

மேற்குவங்க மாநிலம் பேங்வான் ஹுக்ளி பாரக்பூர் தொகுதிகளிலும் லேசான வன்முறை சம்பவங்கள் நேரிட்டதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தனர்

ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சி கொடர்மா அஸாரிபெக் வாக்குச்சாவடிகளில் மக்கள் அதிகாலையிலேயே நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்தனர்

தமிழகத்தின் வேலூர் மக்களவை தொகுதியில் மட்டும் பணப்பட்டுவாடா புகார் எதிரொலியால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சய்பாஸா மற்றும் மேற்கு வங்கத்தில் தம்லுக் ஜார்கிராம் ஆகிய இடங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரிக்கிறார்

கோவை மாவட்டம் பட்டணம் புதார் பட்டணம் பகுதிகளில் சூலூர் தொகுதி இடைதோதலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமி க்கு ஆதரவாக கட்சித்தலைவர் திரு

போனி புயல் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அறிவித்தார் புயல் பாதிக்கப்பட்ட பூரி குர்தா கட்டாக் ஜகத்சிங்பூர் ஜஜ்பூர் கேந்த்ர பாரா பத்ரக் பாலஸோர் உள்ளிட்ட பகுதிகளை இன்று வான்வழியாக ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் முன்னேற்பாடு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் சிறப்பாக மேற்கொண்டதாக பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

பேரிடர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமா் எதிர்காலங்களில் இத்தகைய பேரிடரின்போது தயார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீண்டகால திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார்

நவீன்பட்நாயக் மற்றும் அம்மாநிலத்தின் மூத்த அதிகாரிகளுடன் மீட்பு நிவாரண பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்

தனபாலின் தகுதிநீக்க நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது

இந்த இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மனுவிற்கு பதில் அளிக்கவும் பேரவைத் தலைவருக்கு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது முன்னதாக கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி திரு ரத்தின சபாபதி திரு

இந்த நோட்டீஸ்க்கு எதிராக இம்முவரில் இரண்டு போ நீதிமன்றத்தை அணுகியிருந்த நிலையில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது

மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் இந்த நீாமூழ்கி கப்பல் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது

இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு செயலர் டாக்டர்

சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க சி சி டி வி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார்